நரேந்திர மோடி இன்று காணொலிக் காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்துகிறார் மத்திய அரசு கொண்டுவந்துள்ள வேளாண் துறை சார்ந்த மசோதாக்கள் விவசாயிகளை விலை வீழ்ச்சியிலிருந்து பாதுகாக்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழக அரசு எடுத்த நடவடிக்கையால் மாநிலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குறைந்து வருவதாக சமூகநலத்துறை அமைச்சர் டாக்டர் வெ

தொழிலாளர் தொடர்பான மூன்று சட்ட மசோதாக்கள் அவர்களின் வாழ்வில் மிகப் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கூறியுள்ளார்

வென்றது பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகம் உள்ளிட்ட ஏழு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் ஆகியோருடன் இன்று காணொலிக் காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்துகிறார்

இந்த ஏழு மாநிலங்களில் பஞ்சாப் தில்லி ஆகிய மாநிலங்களில் சமீபத்தில் இந்நோய்த் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது எனவே மாநில மற்றும் யூளியன் பிரதேச அரசுகளுடன் இணைந்து

இம்மாநிலங்களுக்கு தேவையான சுகாதார பராமரிப்பு மற்றும் மருத்துவ கட்டமைப்புகளுக்கும் மத்திய அரசு உதவி செய்து வரும் நிலையில் இந்தக் கூட்டம் நடைபெறவுள்ளது மத்திய அரசு கொண்டுவந்துள்ள வேளாண் துறை சார்ந்த மசோதாக்கள் விவசாயிகளை விலை வீழ்ச்சியிலிருந்து பாதுகாக்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

வேளாண் சீர்திருத்த மசோதா சாகுபடியில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வழிவகுக்கும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் மக்களவையில் நேற்று இதுதொடர்பாக பேசிய அவர் இம்மசோதாக்களால் அரசு கொள்முதல் நிலைபங்களில் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலை பாதிக்கப்படாது என்று தெரிவித்தார்

வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன் குழுவின் பரிந்துரையின்படி இந்த தொகையை அரசு உயர்த்தி வழங்கியதாகவும் தொடர்ந்து வழங்க உறுதிபூண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் எனவே விவசாயிகள் அனைவரும் எதிர்க்கட்சிகளின் தவறான பிரச்சாரத்திற்கு இரையாக வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ஆனால் அமைச்சரின் பதிலில் திருப்தியடையாத காங்கிரஸ் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மூன்று வேளாண் மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தன குறைந்தபட்ச ஆதரவு விலையை மசோதாவில் அரசு சேர்க்க வேண்டும் என்றும் இந்த கோரிக்கையை அரசு ஏற்கும்வரை நாடாளுமன்றத்தை புறக்கணிக்க அனைத்து எதிர்க்கட்சிகளும் முடிவு செய்துள்ளதாகவும் காங்கிரஸ் மக்களவை குழுத் தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கூறினார் முன்னதாக இதே பிரச்சினையை ஒட்டி எழுந்த அமளியால் மக்களவை ஒருமணி நேரம் ஒத்திவைக்கப்பட்டது பணியிடங்களில் தொழிலாளர்களின் நிலைமையை மேம்படுத்தும் மூன்று மசோதாக்கள் நேற்று மக்களவையில் நிறைவேறின

இந்த மசோதாக்கள்மீது நேற்று நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு

அவற்றை இம்மசோதாக்களில் சேர்த்துள்ளதாக தெரிவித்தார்

தொழிலாளர் சமூக பாதுகாப்பு சுட்ட விதிகளின்படி ஈஎஸ்ஐ மருத்துவ வசதி அதிகபட்ச தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் நோக்கத்தில் அத்திட்டம் விரிவுபடுத்தப்படவுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் தொழிற்சாலை சார்ந்த உடல்நலக் குறைபாடுகளிலிருந்து தொழிலாளர்களை பாதுகாக்கும் வகையில் இலவச மருத்துவ பரிசோதனை வசதி பணிநியமன ஆணைகளை சட்டப்படி கோரும் வசதி ஆகியவை முதல்முறையாக அனைத்து தொழிலாளர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் தொழிலாளர் பிரச்சினைகளில் விரைந்து தீர்வை எட்டும் வகையில் தொழில் உறவு சட்டங்களில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ளவும் அது தொடர்பான மசோதா வகை செய்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அனைத்து துறைகளிலும் இரவு நேரங்களில் பெண்கள் பணிபுரிவதை அனுமதிக்கும் வகையில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் சாயப்பட்டறை கழிவு நீர் நீர்நிலைகளில் நேரடியாக கலப்பதை தடுத்து அவற்றை சுத்திகரித்து வெளியேற்ற நாமக்கல் மாவட்டத்தில் விரைவில் பொது குத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படவுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

சரோஜா தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்ட மாற்றுத் திறனாளிகள் நலத்துறை ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் மாற்றுத் திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை நேற்று வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் வளரிளம் பெண்களிடம் காணப்படும் ரத்த சோகை குறைபாட்டைப் போக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

செல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார் மதுரையில் சீர்மிகு நகரங்கள் திட்டத்தின்கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை நேற்று ஆய்வு செய்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இதுதொடர்பாக அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் இந்தக் குழுவை உடனடியாக மாற்றியமைக்குமாறு மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத் துறை அமைச்சருக்கு பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று அதில் வலியுறுத்தியுள்ளார்

கர்நாடக அணைகளிலிருந்து உபரிநீர் காவிரியில் திறந்துவிடப்பட்டுள்ளதால் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தென்தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா கடற்படையினர் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டுப் பயிற்சி ஒத்திகை இந்திய கடற்பகுதியில் இன்று தொடங்குகிறது

போரிஸ் ஜான்சன் கேட்டுக் கொண்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் உருது ஆங்கிலம் தவிர காஷ்மீரி டோக்ரி ஹிந்தி ஆகியவற்றையும் அலுவல் மொழியாக சேர்க்க வகைசெய்யும் மசோதா மக்களவையில் நிறைவேறியது

காசநோய்த் தடுப்பு திட்டம் மற்றும் ஆராய்ச்சிக்கு நிதி திரட்டும் வகையில் காசநோய் வில்லைகளை காஞ்சிபுரத்தில் சார் ஆட்சியர் திரு சரவணன் நேற்று வெளியிட்டார்